அங்கு அவருக்கு ஆர்டர் ஆஃப் சயீக் விருது வழங்கப்படவுள்ளது

இனி விரிவான செய்திகள் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்கார்த்தை மூலம் தீர்வுகாண வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது என்றும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் தெரிவித்துள்ளார் அரகமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திருஇமானுவேல் மெக்ரானுடன் இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து இன்று ஆலோசனை நடத்தினார்

அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி கதந்திரம் சமவாய்ப்பு மற்றும் சகோதரத்துவம் உள்ளிட்ட ஒத்தக் கொள்கைகளால் இந்தியா பிரான்ஸ் இடையேயான நல்லுறவு நீடித்து வருவதாகக் அவர் கூறினார் தீவிரவாத ஒழிப்பு மற்றும் பாதுகாப்பில் இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயவ்படும் என்று கூறினார் இரு நாடுகளிலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட அனைத்து வித தீவிரவாதத்தையும் இணைந்து ஒழிப்பதெள இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை ஒழிக்க இந்தியாவின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள சர்வதேச மாநாட்டை முன்கூட்டியே நடத்த முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் இருதலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இணையதளம் மூலம் பயங்கரவாத பரவலையும் தடுக்க நடவடிக்கை எடுப்பதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் பிரதமர் இன்று இந்திய வம்சாவழியினருடன் பேச்சு நடத்தவிருப்பதாக எமது சுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஹே உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்தவர்களும் பஞ்சாப் மற்றம் குஜாத் மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இங்கு வாழ்ந்து வருகின்றனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் பிரதமர் எட்வர்டு பிலிப்பை இன்று சந்தித்து பேசுகிறார் முன்ளதாக நேற்று பாரிஸ் வந்தடைந்த பிரதமருக்கு சிறப்பாள வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருஜான் இவிஸ் லீ பிரதமரை வரவேற்றார் பிரான்சிலிருந்து இன்று ஐக்கிய அரபு எமிரேட் செல்லும் பிரதமருக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சயீத் விருது வழங்கப்படவுள்ளது அந்நாட்டு இளவரசர் அபுதாபி ஷேக் முகமது பின் சயீத் தை பிரதமர் இன்று சந்திக்கவுள்ளார் இதனைத்தொடர்ந்து இரு தலைவர்களும் அந்நாட்டில் ரூபே அட்டை பயன்பாட்டை தொடங்கி வைக்கவுள்ளனார்

ப சிதம்பரம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அஜய்குமார் குகர் அனுமதி அளித்துள்ளார் முன்னதாக திரு சிதப்பரத்தை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கக்கோரி சிபிஜ மனு தாக்கல் செய்தது இவ்வழக்கில் வாதாடிய சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா திரு சிதம்பரம் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டார் இந்த வழக்கில் கமத்தப்ப்பட்ட குற்றத்தில் திரு ப சித்மபரத்திற்கும் பங்கு இருப்பதாகவும் அவர் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களை பெறுவதற்கு திரு ப சிதம்பரத்திடம் விசாரணை நடத்தப்படவேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் திரு சிதம்பரம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாதாடினார் திரு சிதம்பரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதெல்லாம் சிபிஐ முன்பு ஆஜாகி கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார் என்று கூறினார் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கவேண்டும் என்று திரு கபில்சிபல் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நான்கு நாட்கள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார்

கொல்கத்தாவில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சாரதா நிறுவனத்திற்கு சொந்தமாள ஊடகத்தில் மாநில அரசின் விளம்பரங்களை ஒளிபரப்பியது அவரிடம் விசாரிக்கப்பட்டது தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை செயலாளராக திரு அட்ரி தொடர்பாக இருந்தபோது இநத விளம்பரங்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதா நிறுவனத்தால் நடத்தப்படும் செய்தி தாளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து ஊதியம் வழங்கியது தொடர்பாகவும் திரு அட்ரி பட்டாச்சார்ஜியிடம் விசாரிக்கப்பட்டுள்ளது பண முறைகேடு வழக்கில் மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா கட்சியின் தலைவர் திரு ராஜ் தாக்கரேவிடம் அமலாக்கத்துறை நேற்று விசாரணை நடத்தியது இந்தக் குற்றச்சாட்டு குறித்து பல்வேறு கேள்விகள் திருராஜ்தாக்கரேவிடம் கேட்கப்பட்டதாகவும் அவருடனான விசாரணை நிறைவடைந்தபிறகு அவர் விட்டிற்கு அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்

சிறு குறு தொழில் துறைகளின் உற்பத்தி பொருட்களை விற்பளை செய்வதற்கு ஏதுவாக இணையதளம் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் நேற்று மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய அளவிற்கு இந்த இந்த இணையதளத்தின் மூவம் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் கடல்சார் சக்தியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியாக அறிவிக்கும் அறிக்கைக்கு மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார் கடல் மற்றும் கடல்சார் துறையை மேலும் மேம்படுத்த இந்த முடிவு உதவும் என புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடல் அலைகள் நீர் சக்தி ஆகியவற்றை புதப்பிக்கத்தக்க எரிசக்தியாக அங்கீகரித்து இந்த அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது உலக வர்த்தக நிறுவனத்தில் தேவையான மறசீரமைப்பு நடவடிக்கைகளை அந்த அமைப்பின் அனைத்து நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்தறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் சர்வதேச ஒத்துழைப்பு கூட்டத்தில் பேசிய அவர் வர்த்தக விவகாரங்களை முறையாள விதிகளின்படி பேசி தீர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்று கூறினார் உலக வர்த்தக நிறுவனத்தின் அனைத்து நாடுகளும் வெளிப்படையான சிக்கலற்ற விதிகளின் அடிப்படையிலான வர்த்தகத்தை மேற்கொள்ள முன்வரவேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நிலவின் மேற்பரப்பு புகைப்படங்களை சந்திரயான் இரண்டு விண்கலம் நேற்று இஸ்ரோவிற்கு அனுப்பியுள்ளது

கடந்த மாதம் பூமியின் கற்றுவட்டப்பாதையில் இருந்த சந்திரயான் இரண்டு பூமியின் புகைப்படங்களை எடுத்து இஸ்ரோவிற்கு அனுப்பியிருந்தது உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது போட்டி நேற்று தொடங்கியது

உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய் ப்ரினீத் மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்

பிரணாய் ஸ்ரீகாந்த் மற்றும் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டங்களில் தோல்வி அடைந்தனர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார்